இந்தியவேளாண்மைத்துறைவரலாற்றில்மிகமுக்கியமானதரு ணம்என்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ஹரிவன்ஷ்மீதுஎதிர்க் கட்சிகள் நம்பிக்கையில்லாதீர்மானம்கொடுத்துள்ளன

மாநிலங்களவையில்வேளாண்மசோதாக்களைஅந்ததுறைஅ மைச்சர்திரு நரேந்தரசிங்தோமர்இன்றுகாலைஅறிமுகம்செய் தார் காங்கிரஸ் திமுக திரிணாமுல்மற்றும்இடதுசாரிஉறுப்பினர்கள் இரண்டுவேளாண்மசோதாக்களையும்கடுமையாகஎதிர்த்து பேசினார்கள் மசோதாக்களில்திருத்தங்களைகொண்டுவரவேண்டும்என்று ம் தேர்வுக்குழுவுக்குஅனுப்பவேண்டும்என்றும்அவர்கள்வலியுறு த்தினர் விவாதங்களுக்குபதிலளித்துஅமைச்சர்திரு

அவர்பேசிமுடிக்கும்வரைஅவைநேரத்தைநீட்டிப்பதாகஅவை துணைத்தலைவர்திரு ஹரிவன்ஷ்தெரிவித்தார் அதற்குஎதிர்ப்புதெரிவித்து திரிணாமுல் திமுக ஆம்ஆத்மி ராஷ்டரீயஜனதாதளம்மற்றும்இடதுசாரிகட்சிஉறுப்பினர்கள் கோஷம்எழுப்பினர் அவையைஒத்திவைத்து அமைச்சரின்பதிலுரையைநாளைஎடுத்துகொள்ளவேண்டும்எ ன்றுஅவர்கள்கோரிக்கைவிடுத்தனர் அதைநிராகரித்ததுணைத்தலைவர்திரு ஹரிவன்ஷ் அமைச்சர்தொடர்ந்துபேசுவதற்குஅனுமதிஅளித்தார் இதைஏற்றுக்கொள்ளாதஎதிர்க்கட்சிஉறுப்பினர்கள்அவைத லைவர்இருக்கைஅருகேசென்றுகோஷம்எழுப்பி அமளியில்ஈடுபட்டனர் இதனால் துணைத்தலைவர்திரு

மசோதாக்களில் எதிர்க்கட்சிகள்கொடுத்ததிருத்தங்கள்நிராகரிக்கப்பட்டன அத்தியாவசியப்பொருட்கள்சட்டமசோதாஇன்றுவிவாதத்திற் குஎடுத்துகொள்ளப்படவில்லை வேளாண்சட்டமசோதாக்கள்நிறைவேறியிருப்பது இந்தியவேளாண்மைத்துறைவரலாற்றில்மிகமுக்கியமானதரு ணம்என்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் பிரதமர்வெளியிட்டட்விட்டர்பதிவுகளில் விவசாயிகளின்கடினமானஉழைப்பைபாராட்டியதுடன் இந்தமசோதாக்களின்மூலம்கோடிக்கணக்கானவிவசாயிகளு க்குஅதிகாரம்கிடைத்துள்ளதாகவும்தெரிவித்திருக்கிறார் பலஆண்டுகளாக விவசாயிகள்தங்கள்விளைபொருட்களைவிற்பதில்இடைத்தர கர்கள்மற்றும்பல்வேறுசிக்கல்களைசந்தித்துவந்தனர்என்றும் அவற்றில்இருந்துஇனிவிடுபடுவார்கள்என்றும்அவர்குறிப்பிட் டுள்ளார் விவசாயிகளின்வருமானத்தைஇரட்டிப்புஆக்கி அவர்களின்எதிர்காலத்தைவளமாக்குவதற்குவேளாண்மசோ தாக்களில்வழிவகைசெய்யப்பட்டுள்ளதாகவும்அவர்கூறியுள் ளார் விவசாயிகளின்விளைபொருட்களுக்கானகுறைந்தபட்சஆதா ரவிலைநிர்ணயம்செய்வது தொடர்ந்துநீடிக்கும்என்றுவேளாண்அமைச்சர்திரு நரேந்திரசி ங்தோமர்விளக்கம்அளித்துள்ளார் இதுதொடர்பாகஎழுப்பப்படும்சந்தேகங்கள்தேவையற்றதுஎன் றுஅவர்தெரிவித்தார்

நரேந்திரசிங்தோமர்இன்றுகா லைஅறிமுகம்செய்தார் அப்போதுஅவர்பேசும்போது விவசாயிகளின்வருமானத்தைஇரட்டிப்பாக்குவதற்கு விவசாயிகளிடமும் மாநிலஅரசுகளிடமும்ஆலோசித்துபல்வேறுநடவடிக்கைகளை மத்தியஅரசுஎடுத்துள்ளதாகதெரிவித்தார்

ஒருலட்சம்கோடியில்வேளாண்கட்டமைப்புநிதிஉருவாக்கப்பட் டுள்ளதாகவும்தெரிவித்தார் வேளாண்சட்டமசோதாக்களின்மூலம் விவசாயிகள்தங்கள்விளைபொருட்களைநாட்டில்எங்குவேண் டுமானாலும்விற்கலாம்என்றும் அதனால்அவர்களுக்குஅதிகவிலைகிடைக்கும்என்றும்அமைச் சர்தெரிவித்தார் காங்கிரஸ்உறுப்பினர்திரு பிரதாப்சிங்பஜ்வா மசோதாக்கள்மீதானவிவாதத்தைதொடங்கிவைத்துபேசும் இந்தமசோதாக்கள்பஞ்சாப் ஹரியானா போது உத்தரப்பிரதேசமாநிலவிவசாயிகளுக்குஎதிரானவைஎன்றுகு றிப்பிட்டார்

காங்கிரஸ்உறுப்பினர்திரு

வேணுகோபால் திமுகஉறுப்பினர்திரு திருச்சிசிவா மார்க்சிஸ்ட்கம்யூனிஸ்ட்உறுப்பினர்திரு ராகேஷ்ஆகியோர்ம சோதாக்களில்திருத்தங்களைகொண்டுவரகோரிக்கைவிடுத் தனர் விவசாயஉற்பத்திமற்றும்வர்த்தகமேம்படுத்துதல்மசோதாவி ல் விவசாயிகள்வெளிமாநிலங்களிலும்விளைபொருட்களைவிற் பதற்குவழிவகைசெய்யப்பட்டுள்ளது விவசாயிகள்மற்றும்அதைவாங்குபவர்களுக்குஇடையேஒப்ப ந்தம்செய்வதற்கு விவசாயப்பொருட்கள்விலைநிர்ணயம்மற்றும்சேவைகள்ஒப் பந்தமசோதாவில்அனுமதிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவைதுணைத்தலைவர்திரு ஹரிவன்ஷ்மீதுஎதிர்க் கட்சிகள் நம்பிக்கையில்லாதீர்மானம்கொடுத்துள்ளன மாநிலங்களவையில்இன்றுவேளாண்சட்டமசோதாக்களின்மீ துவிவாதம்நடைபெற்றபோது பகல்ஒருமணிக்குபிறகும்அவைநேரத்தைதுணைதலைவர்நீட் டித்தார் அதற்குஎதிர்க்கட்சிஉறுப்பினர்கள்எதிர்ப்புதெரிவித்து கடும்அமளியில்ஈடுபட்டன அமளிக்குஇடையேவேளாண்மசோதாக்கள்நிறைவேற்றப்பட்ட ன

முதலமைச்சர்திரு அசோக்கெலாட்தலைமையில்நடந்தஆய்வு க்கூட்டத்தில்இந்தமுடிவுகள்மேற்கொள்ளப்பட்டன

மாநிலங்களவையில்கேள்விஒன்றுக்குநிதித்துறைஇணைஅ மைச்சர்திரு அனுராக்தாக்குர்அளித்துள்ளபதிலில்இதுதெரிவி க்கப்பட்டுள்ளது

கடனைதிருப்பிச்செலுத்தாமல்மோசடிசெய்தவர்கள்மீது பொதுத்துறைவங்கிகள்அளித்தபுகார்களில் சி பி

விவசாயிகளுக்குபலன்தரும்வேளாண்சட்டமசோதாக்கள் நாடாளுமன்றத்தில்நிறைவேற்றப்பட்டதுவரலாற்றுசிறப்புமிக் கதுஎன்றுபிஜேபிதலைவர்திரு

நட்டாதெரிவித்துள்ளார்

அதிகமானபரிசோதனைகளைமேற்கொள்ளுதல் தொற்றுபாதித்தவர்களைகண்டறிதல் தீவிரசிகிச்சைஅளித்தல்ஆகியவற்றைசிறப்பாகமேற்கொண் டுவருவதால் குணம்அடைந்தவர்கள்எண்ணிக்கைஅதிகரித்துவருவதாகசு காதாரஅமைச்சகம்தெரிவித்திருக்கிறது